நரேந்திர மோடி உலக சுகாதார தினச் செய்தியில் கூறியுள்ளார்

ராஜ்நாத் சிங் தலைமையில் கூடி பொதுமுடக்க நிலவரங்களை மதிப்பீடு செய்துள்ளது

சோனியா காந்தி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று அரியாங்குப்பம் பகுதிக்கு நேரில் சென்று அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கிறதா என்பது குறித்து கேட்டறிந்தார் உலக சுகாதார தினமான இன்று மக்கள் ஒவ்வொருவரும் பரஸ்பரம் மற்றவர்களின் உடல்நலத்தை வேண்டுவதுடன் கொரோனா வைரசைத் தடுப்பதில் முன்னின்று துணிச்சலாக ஈடுபட்டு வரும் டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் சுகாதாரப் பணியாளர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நம்மையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் சமூக இடைவெளியைப் பராமரிக்கவும் அனைவரும் உறுதி ஏற்கவேண்டுமென ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் தனிநபர் உடல்நல பராமரிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க அனைவரையும் ஊக்குவிப்பதாக இந்நாள் அமையட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

மத்திய அமைச்சர்கள் குழுவினர் இன்று புதுடில்லி யில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கின் இல்லத்தில் கூடி பொதுமுடக்க அமலாக்கத்திற்குப் பின்னர் நாட்டில் உருவாகி உள்ள நிலவரங்களை மதிப்பீடு செயதனர் மருத்துவமனைகளின் தயார்நிலை மற்றும் மருத்துவப் பொருட்களின் கொள்முதல் குறித்தும் விவாதிக்கப் பட்டது இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திருமதி நிர்மலா சீத்தாராமன் திருமதி ஸ்மிருதி இரானி திரு பீயுஷ் கோயல் திரு பிரகாஷ் ஜவுடேகர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய உள்துறைச் செயலர் திரு அஜய் பல்லா வும் இக்கூட்டத்தில் பங்கேற்றார்

ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பொதுமுடக்கத்தை நீட்டிக்க பல மாநில அரசுகளும் நிபுணர்களும் மத்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மத்திய அரசும் அதே திசையில் சிந்தித்து வருவதாக புதுடில்லி யில் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

நாட்டின் வளர்ச்சி அடைந்த பகுதிகளைப் போலவே அதிகம் வளர்ச்சி அடையாத பகுதிகளும் கொரோனா வைரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முக்கியப் பங்காற்றி வருகின்றன

ஜர்கண்ட் மாநிலம் தும்கா மாவட்டத்தில் மக்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேய தங்கியிருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன பீஹார் மாநிலம் நவாடா மாவட்டத்தில் தேவை உள்ளவர்களுக்கு உடனடி மருத்துவ உதவிகளை வழங்க ஏதுவாக புதிய மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சட்டீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்கள் அதிகம் உள்ள தன்டேவாடா மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளைக் கண்டறிந்து உணவு வழங்கப்படுகிறது அஸ்ஸாம் மாநிலம் கோல்பாரா மாவட்டத்தில் முகக் கவசம் தயாரிப்பதில் மாற்றுத் திறனாளிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தீவிரமான நோய்த் தொற்று சூழ்நிலையில் இந்தியர்கள் தளராத ஊக்கத்துடன் செயல்பட்டு வருவதை வெளிப்படுத்தும் வகையில் இம்முயற்சிகள் அமைந்துள்ளன கொரோனா வைரஸ் போராட்டத்தில் தற்போது சிக்கன நடவடிக்கைகளே முக்கியம் என வலியுறுத்தி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு கடிதம் எழுதியுள்ளார்

சோனியா காந்தி கூறியுள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் பகுதிக்கு இன்று நேரில் சென்று அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கிறதா என்பது குறித்து மக்களிடம் கேட்டறிந்தார் அரியாங்குப்பத்தில் அமைக்கப் பட்டுள்ள மருத்துவ முகாமில் மருத்துவ அதிகாரிகளையும் அவர் சந்தித்து இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் இனி மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விவாதித்தார் தொடர்ந்து வீராம்பட்டினம் மற்றும் பூர்ணாங்குப்பத் தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள காய்கறி கடைகளை முதலமைச்சர் பார்வையிட்டு வியாபாரிகளுக்கு முகக் கவசங்களை வினியோகித்தார் சமூகட இடைவெளியை பராமரித்து பொருள் வாங்க வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்களிடம் அவர் எடுத்துக் கூறினார் இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் கொரோனா வைரஸ் பொதுமுடக்கக் காலத்தில் புதுச்சேரியில் கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில்

வங்கிக் கிளைகள் மற்றும் ஏடிஎம் களில் மக்கள் நடமாட்டத்தைக் கட்டுப்படுத்துவதுடன் வயதானவர்களுக்குத் தேவையான உதவிகளை இவர்கள் வழங்குவார்கள் தேவைக்கேற்ப கூடுதல் எண்ணிக்கையில் என்சிசி மாணவர்கள் இப்பணிகளில் ஈடுபடுத்தப் படுவார்கள் என்று செய்தியாளர்களிடம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

வறுமைக் கோட்டிற்குக் கீழே உள்ள குடும்பங்களுக்கு கொரோனா வைரஸ் நிவாரணமாக மத்திய அரசு அறிவித்துள்ள இலவச அரசி பருப்பை புதுச்சேரி அரசு உடனடியாக வினியோகிக்க வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களில் ஏழைகளாக உள்ளவர்களுக்கும் மத்திய அரசு வழங்கும் அதே அளவில் மாநில அரசின் சொந்த நிதியில் இருந்து அரிசி பருப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்